விளையாட்டு வீரர்கள் மக்களிடையே நேர்மறை எண்ணங்களை பரப்ப வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தி உள்ளார்

புதுச்சேரியில் பொது முடக்க அமலாக்கத்தை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று பல்வேறு இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார்

இன்று இதுதொடர்பாக வீடியோ செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் விளக்கேற்றும் சமயத்திலும் வீட்டிற்கு வெளியே வருவதை தவிர்த்து சமூக இடைவெளியை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றார் நடப்பு கொரோனா வைரஸ் பொது முடக்கத்தின் போது மக்கள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கட்டுப்பாடு மற்றும் சேவை உணர்வை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் கொரோனா வைரசால் உருவாகி உள்ள இருட்டில் இருந்து நாடு வெளிச்சத்திற்கு முன்னேறுதல் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பொது முடக்கத்தால் மக்கள் வீட்டிற்குள் இருக்கிறார்களே தவிர ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நாடே பக்க பலமாக இருப்பதால் எவரும் தனியாக இல்லை என்றும் அவர் கூறினார்

மோடி விளையாட்டு விளையாட்டு போட்டிகளில் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விளையாட்டு வீரர்கள் தற்போது மக்களிடையே நம்பிக்கை உணர்வு மற்றும் நேர்மறை எண்ணங்களை பரப்புவதில் முக்கிய பங்காற்ற தேவை இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார்

சவாலான இத்தருணத்தில் பிரதமர் நாட்டிற்கு அளித்து வரும் சீரிய தலைமைத் துவத்தை டெண்டுல்கர் கங்குலி கோலி பிவி சிந்தூ ஹீமா தாஸ் உள்ளிட்ட விளையாட்டு வீரர் விராங்கனைகள் பாராட்டி நேர்மறை எண்ணங்களை மக்களிடையே பரப்ப உறுதி அளித்தனர் ராம்நாத் குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு உடன் இணைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஆளுநர்கள் துணை நிலை ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகள் குறித்து காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார் கூட்டங்கள் மற்றும் விழாக்களை தவிர்க்குமாறு ஆன்மிக தலைவர்களை ஆளுநர்கள் கேட்டுக் வேண்டுமென கொள்ள குடியரசு துணைத் தலைவர் இக்கலந்துரையாடலில் வலியுறுத்தினார் மருத்துவர்கள் மீதான தாக்குதல் குறித்து கவலை வெளியிட்ட அவர் வெறுக்கத்தக்க இத்தகைய செயல்களில் ஈடுபடாதவாறு மக்களை நெறிபடுத்த வேண்டும் என்றார் இடம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உணவும் இடமும் கொடுத்து உதவுமாறு திரு வெங்கைய நாயுடு மக்களை கேட்டுக் கொண்டார்

இதற்கு தேவையான பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகளை மாநில வங்கியாளர் குழுக்கள் அந்தந்த மாநில அரசுகளுடன் இணைந்து மேற்கொள்ளும்

மல்லாடி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று காலை புதுச்சேரி நகர் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டார்

கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு ஒருமாத சம்பளத்தை ஊக்கத் தொகையாக அறிவித்த நிலையில் புதுச்சேரி அரசு அனைத்து அரசு ஊழியர்களின் ஒரு நாள் சம்பளத்தை அவர்களின் சம்மதமின்றியே பிடித்தம் செய்திருப்பதாக அவர் மேலும் குற்றம் சாட்டினார் பேராசிரியர் ராமதாஸ் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அதிநவீன ஆராய்ச்சி வசதிகளும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பேராசிரியர்கள் மற்றும் விஞ்ஞானிகளும் இருப்பதால் கொரோனா வைரசை தடுப்பதற்கான மத்திய மாநில அரசுகளின் முயற்சிகளில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் முக்கிய பங்களிக்க முடியும் என்று முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறி உள்ளார் குறிப்பாக கொரோனா வைரசுக்கு மருந்து கண்டுபிடிப்பதிலும் பரிசோதனை கருவிகள் மற்றும் வென்டிலேட்டர்களை குறைந்த செலவில் தயாரிப்பதிலும் புதுச்சேரி பல்கலைக் கழகம் முக்கிய ஆலோசனைகளை வழங்க முடியும் என்றும்இதற்கு ஜிப்மர் மற்றும் கொசு நோய் ஆராய்ச்சிக் கழகத்தின் ஒத்துழைப்பை நாடலாம் என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறி உள்ளார்

இதே போன்ற புகார்கள் தொடர்பாக புதுச்சேரியில் ஏற்கனவே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் மாநில பிஜேபி தலைவர் திரு சுவாமிநாதன் ஆகியோர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன

விளையாட்டு வீரர்கள் மக்களிடையே நேர்மறை எண்ணங்களை பரப்ப வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தி உள்ளார்

புதுச்சேரியில் பொது முடக்க அமலாக்கத்தை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று பல்வேறு இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார்